ஆறாவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றி வருகிறார் சென்னைப் பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எந்தவித தளர்வும் இல்லாமல் முழுஊரடங்கு இன்று அமல்படுத்தப்படுகிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மற்ற நாடுகளைப் பொறுத்தே வெளிநாட்டு விமான சேவை தொடங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார் ஆறாவது சா்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றினார்

சமூக இடைவெளியை கடைபிடித்து யோகா பயிற்சியை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பொது இடங்களில் யோகா பயிற்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது

இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்நாளை ஒட்டி யோகாசன செயல்விளக்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தருமபுரி மாவட்டம் நல்லாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேளாண் பட்டதாரி மாணவர் அப்பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு தற்காப்புக் கலைகளுடன் இலவசமாக யோகா பயிற்சியையும் அளித்து வருகிறார் மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தைப் பேனுவதற்காக இப்பயிற்சியை அளித்து வருவதாக அவர் கூறினார் இதுபோன்ற பயிற்சிகள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுவதாக பயிற்சி பெறும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்

தளர்வுகள் ஏதுமில்லாமல் இந்த ஊரடங்கு இன்றும் அடுத்த ஞாயிற்றுக் கிழமையும் கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இதனால் சென்னையில் மளிகைக் கடைகள் உட்பட அனைத்துக் கடைகளும் மூடப்பட்டுள்ளன ஹோட்டல்குளும் மூடப்பட்டுள்ளன பால் விநியோகம் தடையின்றி நடைபெறும் என்றும் மருத்துவமனை மற்றும் மருந்துக் கடைகள் செயல்பட தடையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவம் சார்ந்த அவசரகால தேவைகளுக்கு மட்டும் வாகனங்களில் செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்தக் காரணத்திற்கும் பொதுமக்கள் வீடுகளைவிட்டு வெளியே வர அனுமதியில்லை என்றும் அரசு கூறியுள்ளது நோய்த் தொற்றைக் கட்டப்படுத்த மக்கள் சாலைகளுக்கு வராமல் இருக்க நகரில் பல்வேறு சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன சிறிய சாலைகளில்கூட காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து கண்காணித்து வருகின்றனர்

நெடுஞ்சாலைகளில் அனுமதிச் சீட்டு இல்லாமல் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் பயணம் செய்வோர்மீது வழக்குப் பதிவு செய்து அபராதம் விதித்து வருகின்றனர்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே நமது மாநிலத்தில்தான் இந்நோய்த் தொற்றுக்கான பரிசோதனை அதிகமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார்

பொதுமக்களின் ஒத்துழைப்பின்றி இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார் ஊரடங்கை நீட்டிக்கும் எண்ணம் தற்போதைக்கு கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

அபராதம் இன்றி கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் வாரியத்தின் இணையதளம் வாயிலாகவும் கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்னை போன்ற நோய்த் தொற்று அதிகமாக உள்ள மாவட்டங்களிலிருந்து வருவோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் தெரிவித்துள்ளார்

ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதைவிட்டால் வேறு வழியில்லை என்றும் அதேநேரத்தில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கவும் நம்நாட்டில் உள்ள வெளிநாட்டவர்களை அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பவும் சிறப்பு விமான இயக்கம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறினார்

ஏர் இந்தியாவின் எக்ஸ்பிரஸ் விமானங்கள் இதற்கான பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

வாளில் தோன்றும் அரிய நிகழ்வான வளைய சூரியகிரகணம் இன்று நிகழ்கிறது

இந்த வளைய சூரிய கிரகணத்தை ராஜஸ்தான் ஹரியானா உத்ரகாண்ட் மாநிலங்களில் தெளிவாக காண முடியும் இந்தியாவின் பிற பகுதிகளில் இது பகுதி சூரிய கிரகணமாக தென்படும் கிரணத்தை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என்றம் இதற்காக பிரத்யேகமாக இந்த தயாரிக்கப்பட்ட சூரிய ஒளி வடிகட்டி கண்ணாடிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டுமென்று அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர்

இந்தியாவும் சீனாவும் தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்ளும் என்று நேபாள அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது

வேலுமணி நேற்று தொடங்கி வைத்தார்

வீரமணி தொடங்கிவைத்தார்

கருப்பணன் வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சியில் சமூக இடைவெளியைப் பின்பற்றாத கடைகளை கண்காணித்து சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

தரும்புரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் காவல்துறையினரின் கண்காணிப்புப் பணியை மாவட்ட ஆட்சியர் திருமதிஎஸ் மலர்விழி நேற்று ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட மறைமலைநகர் நகராட்சி நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சி மற்றும் காட்டங்குளத்துர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரா்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் உள்ள அளைத்து இறைச்சி மற்றும் மீன் கடைகள் இன்று ஒரு நாள் மட்டும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஆட்சியா் திரு வினய் தெரிவித்துள்ளாா் நெல்லை மாநகராட்சி பகுதியை பசுமையாக்கும் திட்டத்தின் கீழ்

தென்மேற்கு பருவக் காற்று மற்றும் வெப்பச் சலனம் காரணமாக தமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு